கை மற்றும் முகத் தூய்மையை கடைபிடிக்க வேண்டும் என்று கூறி இன்றைய செய்திகளை தொடங்குகிறோம்

அடுத்த ஒரு மணி நேரம் கொரோனா நோய்த் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு என ஒதுக்கப்பட்டுள்ளது

புதுச்சேரி தேர்தல் குறித்து எமது செய்தியாளர் ஆர்

தேர்தல் பொதுவாக அமைதியாகவே நடைபெற்று வருகிறது

புதுச்சேரி தமிழ்நாடு மட்டுமின்றி கேரள சட்டமன்றத்திற்கும் இன்று தேர்தல் அமைதியாக நடைபெற்றது

இதுகுறித்து கூடுதல் தகவல்களை தருகிறார் புதுச்சேரி துணை தலைமை தேர்தல் அதிகாரி திரு

ரமணாவை நியமிக்கும் பரிந்துரைக்கு குடியரசு தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் ஒப்புதல் அளித்துள்ளார்

இந்த நிகழ்ச்சியின்போது மாணவர்கள் மன அழுத்தம் இன்றி தேர்வை எதிர்கொள்வது தொடர்பாக கருத்துகளையும் ஆலோசனைகளையும் பிரதமர் வழங்க உள்ளார் வேளாண் சட்டங்கள் குடியுரிமைச் சட்டங்கள் தொழிலாளர் சட்டங்கள் உள்ளிட்டவை குறித்த தவறான தகவல்கள் பரப்பப்பட்டு வருகின்றன என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார்

இதில் பங்கேற்று பிஜேபி தொண்டர்களுடன் காணொலி மூலம் உரையாற்றிய அவர் அரசியல் நிலையற்ற தன்மையை உருவாக்க சதி நடைபெறுவதாக கூறினார் தங்களது குடியுரிமை பறிக்கப்பட்டு விடும் என்று சொல்கிறார்கள் சில நேரங்களில் விவசாயிகளின் நிலங்கள் பறிக்கப்படும் என்று சொல்கிறார்கள் அப்பட்டமான பொய்கள் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறினார் அரசின் முயற்சிகள் மற்றும் நடவடிக்கைகள் குறித்து மக்களிடையே கொண்டு சென்று மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று பிஜேபி தொண்டர்களை அவர் கேட்டுக் கொண்டார் பிஜேபி தேசிய நலனுக்காக மட்டும் செயல்படவில்லை என்றும் உள்ளூர் விருப்பங்களுக்கான கட்சி என்றும் கட்சியின் நிறுவன தலைவர்களில் ஒருவரான திரு

தேர்தல்களில் பிஜேபி வெற்றிப் பெற்றால் எதிர்கட்சியினர் வாக்குபதிவு இயந்திரத்தின் வெற்றி என்கிறார்கள் மற்றவர்கள் வென்றால் பாராட்டுகிறார்கள் என்று கூறிய பிரதமர் பிஜேபி தேர்தலை வெல்லும் இயந்திரத்தை கொண்டிருக்கவில்லை மக்களுடன் இணைப்பில் உள்ள இயக்கம் தான் பிஜேபி என்று அவர் கூறினார் புதுச்சேரியில் கொரோனா நோய்த் தொற்று வேகமாக பரவி வரும் நிலையில் மருத்துவமனை வளாகங்களில் கூட்டநெரிசலை கட்டுப்படுத்துவது தவிர்க்க இயலாதது ஆகும்

புறநோயாளிகளுக்கான தொலைபேசி மூலம் முன்பதிவு பெற வேண்டியது கட்டாயம் என்றும் மருத்துவமனையில் மற்ற அனைத்து அவசர சேவைகளும் வழக்கம் போல் எந்த முன்பதிவும் இன்றி செயல்படும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது

புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் தலா ஒருவர் உயிரிழந்துள்ளனர்

மீண்டும் தலைப்புச் செய்திகள்

வேளாண் சட்டங்கள் குடியுரிமைச் சட்டங்கள் தொழிலாளர் சட்டங்கள் உள்ளிட்டவை குறித்து தவறான தகவல்கள் பரப்பப்பட்டு வருகின்றன என்று பிரதமர் திரு